பாதுகாப்பு நிலவரம் குறித்து ஆய்வு செய்கிறாா்

அர்வு நேற்று ஹைதராபாத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் ஆய்வு மேற்கொண்டது

அனுப்புவதில் இந்தியா முன்னிலை வகிக்கிறது

ஆசியா சாம்பியன் கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இன்று இந்தியா மலேசியாவை எதிர்கொள்கிறது

அப்போது அம்மாநிலத்தின் பாதுகாப்பு நிலவரம் குறித்து அவர் ஆய்வு செய்வார் திரு ராஜ்நாத் சிங் ஜம்மு கஷ்மீர் மாநில ஆளுநர் திரு சத்தியபால் மாலிக் மற்றும் உயர் அதிகாரிகளையும் பாதுகாப்பு படை அதிகாரிகளையும் சந்தித்து மாநிலத்தின் தற்போதைய பாதுகாப்பு நிலவரம் குறித்து மதிப்பீடு செய்வாா்

ஸ்ரீநகரில் நேற்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஷலீம் காப்ரா இதனை தெரிவித்தார்

தெலங்கானா சட்டப்பேரவை தேர்தல் குறித்து தலைமை தேர்தல் ஆணையாளர் திரு ஓ பி ராவத் தலைமையிலான முழு தேர்தல் ஆணையக் கூட்டம் ஐதராபாதில் நேற்று நடைபெற்றது பிஜேபி பி எஸ் பி சிபிஐ சிபிளம் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தனித்தனியே கூட்டங்களை ஆணையம் நடத்தியது

தேர்தல் பணியாளர்கள் நியமனம் உள்ளிட்ட நியாயமான தேர்தலை உறுதி செய்வதற்கான அனைத்து தயார் நிலை குறித்து ஆணையம் ஆய்வு செய்யும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்தாண்டு இந்த சொற்பொழிவுக்கு அனைவருக்கும் செயற்கை அறிவு உள்ளடக்கிய வளர்க்சிக்கு செயற்கை அறிவை பயன்படுத்துதல் என்பது முக்கிய பொருளாக அமைந்துள்ளது இந்த நிகழ்ச்சியில் நிவிதியா கழகத்தின் தலைவரும் இணை நிறுவனருமான திரு ஜென்சன் ஹூவாங் முக்கிய உரையாற்றினார் தமது உரையில் அவர் புதுமை படைப்புகளை செயற்கை அறிவு எவ்வாறு ஜனரஞ்ககமாக்கும் என்று விளக்கினார்

தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகாய் நிதிபதி திரு எஸ் கே கவுல் ஆகியோரை கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு இந்த மனு முறையான வரிசையில் விசாரணைக்கு வரும் என்று தெரிவித்தது அனைத்து வயது பெண்களும் சபரிமலைக்கு செல்லலாம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வது தொடர்பாக இன்று முடிவு செய்யப்படும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் மற்றும் நீதிபதி திரு எஸ் கே கௌல் ஆகியோ் அடங்கி அமர்வு நேற்று இந்த மனுவை பரிசீலித்தது இந்த மனுவை தாக்கல் செய்த வழக்கறிஞர் திரு மேத்பூல் ஜே நெடும்பாரா இந்த மனுவை அவசர விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளவேண்டும் என்று கோரியிருந்தார்

பலருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது என்று வந்த ஊடக செய்திகள் அடிப்படையில் ஆணையம் தாமாகவே முன்வந்து இந்த நோட்டசை அனுப்பியுள்ளது

குடியரசுத் துணைத்தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு இரண்டாவது சாகர் மாநாட்டை இன்று கோவா மாநிலம் பம்போலிம் என்ற இடத்தில் தொடங்கி வைக்கிறார் இந்த மாநாட்டுக்கு ஒருங்கிணைந்த தேசிய பாதுகாப்பு அமைப்பு ஏற்பாடு செய்துள்ளது இந்த மாநாடு பற்றி பனாஜியில் நேற்று செய்தியாளா்களிடம் பேசிய இந்த அமைப்பின் தலைவர் திரு டி வி ஷேகாத்கா் விண்வெளித்துறை திறந்துவிடப்பட்டிருப்பதை அடுத்து ஏற்பட்டுள்ள தொழில்நட்ப பொருளாதார மேம்பாட்டு வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கும் என்று கூறினார்

பசுமை தீபாவளி ஆரோக்கியமான தீபாவளி என்ற இயக்கத்தை மத்திய கற்றக்குழல் அமைச்சகம் தொடங்கியுள்ளகு

இந்த ஆண்டு இந்த இயக்கம் அகில இந்திய அளவில் நடைபெறவுள்ளது சுழலை பாதுகாப்பதற்கான சமூக இயக்கமான பசுமை நற்செயல் இயக்கத்துடன் பசுமை தீபாவளி ஆரோக்கிய தீபாவளி இயக்கமும் இணைக்கப்படுவதாக அமைச்சகம் அறிவித்துள்ளது பிரான்சில் நடைபெறம் சா்வதேச தெர்மோ நியுகிளியார் சோதனை அணுஉலை ஆராய்ச்சி திட்டத்திற்கு கருவிகளை வழங்குவதில் இதர நாடுகளை இந்தியா முந்தியுள்ளது இந்த ஆராய்ச்சி திட்டத்திற்கான இந்தியா இயக்குனர் திரு சிரிஷ் தேஷ்பாண்டே காந்தி நகரில் இதைத் தெரிவித்தார்

இந்த சோதனை திட்டத்தில் இந்தியா தவிர சீனா அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் தென்கொரியா ஐரோப்பிய யூனியன் ஆகியவை உறுப்பினராக பங்கேற்றுள்ளன பாகிஸ்தான் பிரதமா் தமது டுவிட்டா் பக்கத்தில் வெளியிட்ட குறிப்புகள் மிகவும் வருந்தத்தக்கவை என்று இந்தியா கூறியுள்ளது இதுபற்றி கருத்து தெரிவித்த வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளா் திரு ரவீஷ்குமார் பாகிஸ்தான் தலைவர் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து தெரிவிப்பதற்கு முன்னதாக தமது நாட்டு பிரச்னைகளை ஆராயவேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாதத்திற்கு அனைத்துவித ஆதரவுக்கும் எதிராக நடவடிக்கை எடுத்தால் பாகிஸ்தான் மக்கள் நலனுக்கும் மண்டல நலனுக்கும் பணியாற்றுவதாக எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர் கூறினார் மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் மேற்கொண்டுள்ள பல்வேறு திட்டங்களில் உள்நாட்டு முதலீட்டாளா்கள் முதலீடு செய்யவேண்டும் என்று இந்த துறைக்கான அமைச்சள் திரு நிதின் கட்கரி கேட்டுக்கொண்டுள்ளார் மும்பையில் நேற்று கடலோர பகுதி பொருளாதார வளர்ச்சியின் எந்திரமும் சக்கரமும் என்ற குழு நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டின் பொருளாதாரம் மேம்பட்டு வருகிறது விவாத என்றம் முதலீட்டாளா்கள் அடிப்படை கட்டுமானத் திட்டங்களில் பங்கேற்க இதுவே சியான தருணம் என்றும் கூறினாள் சாகர் மாலா திட்டம் தனியார் துறைக்கு மாபெரும் வாய்ப்புகளை உருவாக்கி இருப்பதாக அவர் கூறினார் அணுஆயுத ஒப்பந்தத்தை பராமரிக்க அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேச்சுக்களை நடத்தவேண்டும் என்று ஐரோப்பிய ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது இந்த இருநாடுகளுக்கும் இடையேயான பளிப்போர் காலத்தைய அணுஆயுத ஒப்பந்தத்திலிருந்து விலகி கொள்வதாக வாஷிடங்டளில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்ததையடுத்து ஐரோப்பிய ஆணையம் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளது பிரஸ்ஸல்ஸில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்த ஐரோப்பிய ஆணைய செய்தி தொடர்பாளர் திருமதி மாஜா கோஸிஜான்சிக் இந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை நடத்துமாறு அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் கேட்டுக்கொண்டார் ஆசிய சாம்பியன் கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இன்று இந்தியா தனது நான்காவது ரவுண்ட் ராபின் போட்டியில் மலேசியாவை எதிர்கொள்கிறது

இந்தியா பங்கேற்கும் இறுதி ரவுண்ட் ராபின் சுற்றுப் போட்டி நாளை தென்கொரியாவுக்கு எதிராக நடைபெறுகிறது

தற்போது அவர் வென்றுள்ள வெள்ளிப் பதக்கதுடன் உலக சாம்பியன் போட்டியில் இரண்டு பதக்கங்கள் வென்ற ஒரே இந்திய வீரர் ஆகிறார் பிரெஞ்ச் ஒபன் பேட்மின்டன் போட்டிகள் இன்று பிரான்ஸ் தலைநகர் பாரீசில் தொடங்குகின்றன

ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்ரீகாந்த் தவிர சாய் பிரவீத் சமீர் வர்மா ஆகியோர் பங்கேற்கின்றனர் கலப்பு இரட்டையர் பிரிவில் அஸ்வினி பொன்னப்பா சாத்விக் சாய் ராஜ் ராங்கி ரெட்டி இணை பங்கேற்கிறது